குடியுரிமைதிருத்தசட்டத்திற்குஎதிராகமாநிலசட்டப்பேரவைகளில் தீர்மானம் இயற்றுவதுஅரசியல் சாசனதவறுஎனபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் தெரிவித்துள்ளார் கிராமப்புற மகளிருக்கானபயனுள்ளதிட்டங்களைதொய்வின்றிவிரைந்துநிறைவேற்றுமாறுஉள்ளாட்சித்துறைஅமை ச்சர் திரு எஸ் பிவேலுமணிஅதிகாரிகளைக் கேட்டுக் கொண்டுள்ளார் ஆஸ்திரேலியஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் பிரிவின் இரண்டாவதுசுற்றில் லியாண்டர் பயஸ் இணை இன்றுகளமிறங்குகிறது

மத்தியஅமைச்சரவைசெயலாளர் திருராஜீவ் கௌபாதலைமையில் நடைபெற்றஉயர்மட்டகூட்டத்தில் கரோனாவைரஸ் பாதிப்பைஎதிர்கொள்வதற்கான இந்தியாவின் ஆயத்தநிலைகுறித்துவிவாதிக்கப்பட்டது

புதியவைரஸ் தொற்றுகளைவிரைவில் கண்டறிவதுடன் அவற்றால் ஏற்படும் பாதிப்புகளைத் தடுப்பதற்கானநடவடிக்கைகளில் உலகளாவியஒத்துழைப்பு அவசியம் எனகுடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கய்யநாயுடு வலியுறுத்தியுள்ளார்

அடிப்படைஆராய்ச்சிக்கானநிதிஒதுக்கீட்டைஅதிகரிக்கவேண்டியதுஅவசியம் அவர் தெரிவித்தார்

கர்நாடகமாநிலம் மங்களூருவில் பொதுக் கூட்டம் ஒன்றில் பேசியஅவர் தேசியதர்மத்தையும் எதிர்க்கட்சிதர்மத்தையும் அரசியல் கட்சிகள் மறந்துவிடக் கூடாதுஎன்றார் பண்டிட் இனத்தவர்கள் கஷ்மீருக்குதிரும்புவதைஎந்தசக்தியாலும் தடுக்கமுடியாதுஎன்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார்

இதுதொடர்பானமனுவைநேற்றுபரிசீலித்ததலைமைநீதிபதி திரு எஸ் ஏ போப்டேதலைமையிலானஅமர்வு இந்தஉத்தரவைப் பிறப்பித்துள்ளது குடியுரிமைதிருத்தசட்டம் தேசியமக்கள் தொகைபதிவேடு தேசியகுடிமக்கள் பதிவேடுஆகியவற்றுக்குஎதிராகநாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குமாறுகாங்கிரஸ் எம்பிக்களைஅக்கட்சித் தலைவர் திருமதிசோனியாகாந்திகேட்டுக் கொண்டுள்ளார் நாடாளுமன்றபட்ஜெட் கூட்டத் தொடங்க இருப்பதையொட்டி புதுதில்லியில் தொடர் நேற்றுநடைபெற்றகாங்கிரஸ் பேசியஅவர் கூட்டத்தில் மூத்ததலைவர்கள் அரசியல் சட்டத்தைகாப்பாற்றகாங்கிரஸ் கட்சிபோராடும் என்றுகூறியதாகஅக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் திருஆதிர் ரஞ்சன் சௌத்ரிதெரிவித்துள்ளார்

இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசியவிமானப் போக்குவரத்துத்துறைஅமைச்சர் திருஹர்தீப்சிங் பூரி ஏர் இண்டியாமற்றும் ஏர் இண்டியாஎக்ஸ்பிரஸ் நிறுவனங்கள் பெரும் சொத்துஎன்றும் அவற்றைஏவம் எடுப்போர் தொடர்ந்துஅதேபெயரைபயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்துள்ளார் இஸ்லாமியப் பெண்கள் மசூதிகளுக்குள் நுழையவும் அங்குவழிபாடுசெய்யவும் அனுமதிக்கஉத்தரவிடக்கோரிஉச்சநீதிமன்றத்தில் புதியவழக்குஒன்றுதொடரப்பட்டுள்ளது இந்தமனுவைபரிசீலித்தஉச்சநீதிமன்றத்தின் ஒன்பதுநீதிபதிகள் கொண்டஅரசியல் சாசனஅமர்வு குறிப்பிட்டமதநடைமுறைகளில் நீதிமன்றம் தலையிடலாமாஎன்பதுகுறித்துமுடிவு செய்ய இருப்பதாகத் தெரிவித்துள்ளது

செயல்படுத்தப்பட்டுவரும் சென்னையில் நேற்றுதமிழ்நாடுமேம்பாட்டுநிறுவனத்தால் பல்வேறுதிட்டப்பணிகளின் முன்னேற்றம் குறித்துஆய்வு செய்தஅமைச்சர் தெருவோரவியாபாரிகளின் குழுக்களுக்கு வங்கிகள் மூலம் கடனுதவிபெறவும் நகர்ப்புற தெருவோரவியாபாரிகளுக்கு வங்கிகள் மூலம் தனிநபர் கடன் வழங்கும் திட்டம் குறித்தும் கேட்டறிந்தார்

மகளிர் சுயஉதவிக் குழு உறுப்பினர்களின் ஊட்டச்சத்துதோட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் இந்தவிவாதிக்கப்பட்டதாகஅரசுசெய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சித்துறைஅமைச்சருக்குஎதிராகவிமர்சிப்பவர்களைகைதுசெய்யும் போக்கைநிறுத்தவேண்டும் எனதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஐந்துமற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்குபொதுத்தேர்வு நடத்துவதால் கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகள் மேம்படும் என்றார்

இதன் முதல்கட்டமாகவேககன்யான் விண்கலம் அனுப்பப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

கத்தார் நேஷனல் வங்கியில் வாங்கியகடனைதிருப்பிச் செலுத்தஏதுவாகதொழிலதிபர் விஜய் மல்லைய்யாவுக்குசொந்தமான ஃபோர்ஸ் இண்டியாநிறுவனத்தின் சொகுசுப் படகுஒன்றைவிற்பனைசெய்யபிரிட்டிஷ் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்தியாவின் உள்நாட்டுவிவகாரங்களில் அந்நியதலையீடுகளுக்குஒருபோதும் இடமளிக்கப்படாதுஎனகுடியரசுதுணைத் தலைர் திருவெங்கய்யநாயுடு கூறியுள்ளார் ஐம்முஅருகேஉள்ளஆர்னியாபகுதியில் சர்வதேசஎல்லைஅருகேஅத்துமீறியபாகிஸ்தானின் ஆளில்லாகுட்டிவிமானத்தைஎல்லைபாதுகாப்புப் படையினர் சுட்டுவீழ்த்தியுள்ளனர்

நேற்றுநடைபெற்றஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் வெற்றிபெற்றுமுன்னணிவீரர்களானரஃபேல் நடால் டொமினிக் தீம் மற்றம் ஷிமோனாஹாலெப் வாவ்ரிங்கா ஆகியோர் காலிறுதிஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளனர் காலிறுதிஆட்டத்தில் ரஃபேல் நடால் ஆஸ்திரியாவின் டொமினிக் தீமைஎதிர்த்துவிளையாடஉள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்குஎதிரான இந்தியகிரிக்கெட் அணியில் பங்கேற்கும் வீரர்களைவாரியத்தின் புதியதேர்வுக்குழுதேர்வு செய்யும் என இந்தியகிரிக்கெட் கட்டுபாட்டுவாரியத் தலைவர் திருசவ்ரவ் கங்குலிதெரிவித்துள்ளார்